தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

தேசிய நிதி கட்டமைப்பு மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது

உலக தப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு இன்று மேலும் தங்கம் கிடைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் வாக்குப்பதிவுக்கு முந்தைய பிந்தைய கருத்துக்கணிப்புகளை வெளியிடுவதற்கு சில வரையறைகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது

இதற்குத் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனர்

தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் சமுதாயத்தில் பின் தங்கிய நிலையில் உள்ளோர் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஆகியோர் ஏற்றம் பெறவேண்டும் என்பதை அஇஅதிமுக அரசு கடமையாக கொண்டு செயல்படுவதாக அவர் கூறினார் திருவண்ணாமலையில் இன்று தேர்தல் பிரக்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திமுக அரசு அமைந்ததும் ஆன்மிக பணிகளை சிறப்பாக செயல்படுத்தும் என்று கூறினார் தமிழக ஆலயங்களில் குடமுழுக்கிற்காக ஆயிரம் கோடி ருபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றம் கோவில் பகுதிநேர ஊழியர்களின் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது அரசியல் கட்சியினர் வீட்டுக்குவீடு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் காங்கிரஸ் தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் போட்டியிடுகின்றன

சத்தியபிரத சாகு இன்று மாலை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் திமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளருமான திரு எ வ வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டனர்

தேசிய நிதிக்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நேற்று நிறைவேறியது நாடு முழுவதிலும் உள்ள நிதிக்கட்டமைப்பை வலுப்படுத்தம் நோக்கில் மசோதா இந்த அறிமுகப்படுத்தப்பட்டது பங்குகள் மற்றும் சந்தை நிலவரங்கள் மூலம் தகுதியான நிதிக்கட்டமைப்பை உருவாக்கி மேம்படுத்த இந்த மசோதா வகை செய்கிறது இம்மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய நிதியமைச்ச் திருமதி நிர்மவா சீதாராமன் கல்வி மற்றும் சுகாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நீண்டகால நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த அமைப்பு பெருமளவு உதவிபுரியும் என்றார் இந்த நிதி அமைப்பிற்கான தலைவரை அரசு விரைவில் நியமிக்கும் என்றும திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்தி வைக்கப்பட்டது

மாநிலங்களவைத் தலைவர் திரு

இகளிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி நான்கு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியள் பிரதேசத்தில் தேர்தல் நடைபெறுவதையாட்டி முன்கூட்டியே கூட்டத்தொடர் நிறைவு செய்யப்பட்டதாக கூறினார் மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு வயலார் ரவி மார்க்சிஸ் கம்யூனிஸட் கட்சியில் திரு

ராகேஷ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு

அவர்கள் அனைவருக்கும் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இன்று பாராட்டு தெரிவித்து புகழாராம் சூட்டினாா்

ஒம்பிா்லா விரைவில் குணமடைய வேண்டும் என்று உறுப்பினா்களின் சாா்பில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது

நாட்டில் பொது இடங்கள் மற்றும் கூட்டமாக கூடுவதை தவிர்ப்பதுதான் தொற்றுப் பரவல் சங்கிலியை உடைப்பதற்கும் தொற்றுப் பரவலைக் கட்டுப்படுத்துவதற்குமான வழியாகும் என்றும் திருமதி ஆர்த்தி அஹுரா தெரிவித்துள்ளார்

புதுகில்லியில் இன்று நடைபெற்ற போட்டியில் ராகி சர்னோபத் சின்கி யாதவ் மனு பாகர் ஆகியோர் கொண்ட அணி போலந்த் அணியை வென்றது

ஒரிலன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் இரா சர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜூன் த்ருவ் கபிலா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது